வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இந்த வங்கி இந்தியாவின் முன்னுரிமை திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளா்

ஜம்மு கஷ்மீரில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு ஜம்மு வில் ஆய்வு நடத்தியுள்ளார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்கவிருப்பதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தளார்

உக்ரைன் முன்னாள் துதரின் சாட்சியத்துடன் இன்று மீண்டும் தொடங்குகிறது

இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வருகிறது இனி விரிவான செய்திகள் புதிய வளர்ச்சி வங்கியின் இந்தியாவுக்கான மண்டல அலுவலகத்தை விரைவில் திறக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலியாவில் பிரிக்ஸ் வர்த்தக கவுன்சில் மற்றும் புதிய வளர்ச்சி வங்கியின் பேச்சுவார்த்தையில் பங்கேற்று பேசிய பிரதம் இந்தியாவின் முன்னுரிமை திட்டங்களுக்கு இந்த வங்கி பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றார் உலக வளர்ச்சியை மேம்படுத்துவதில் சள்வதேச பொருளாதார அமைப்புகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உதவிகளை அடையாளம் காண்பது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உலக பொருளாதார வளர்ச்சியின் நம்பிக்கை நட்சத்திரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

வங்கி தலைமையகத்தின் முக்கிய பணிகளை நிர்ணயிப்பதற்கு மண்டல அலுவலகங்கள் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தி அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் தேவையான முக்கிய திட்டங்களை உருவாக்குவது அவசியம் என்று அந்த கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் தமது பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி புறப்பட்டா் தமது பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் புதுமை கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார பிணைப்புகளை ஒருங்கிணைப்பதில் பிரிக்ஸ் தலைவர்களின் பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்திற்கான அம்சங்கள் உறப்பு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலப்படுத்த வழிவகுக்கும் என்றும் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இது பயனளிக்கும் என்றும் பிரதமா தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முன்மு இன்று ஆய்வு செய்தாா் ஜம்மு வில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்ரமணியம் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை அமைத்து அவரவா்குரிய பொறுப்புகளை பகிா்ந்தளித்து மாநாடு வெற்றிபெறுவதற்கான பணிகளை முன்கூட்டியே மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்மு தெரிவித்துள்ளார் ஜம்மு வின் ரியாஸி மாவட்டத்திற்கு உட்பட்ட தல்வாராவில் மாநில காவல்துறை காவலா்கள் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று அவர் உரையாற்றினார் ஜம்மு கஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டுவதில் காவல்துறையினரின் பங்களிப்பை பாராட்டிய துணைநிலை ஆளுநர் இந்த யுளியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தகிலும் மாநில காவல்துறையினர் பெரும் பங்கு வகிக்க இருப்பதாகக் கூறினார் அமைதியையும் இயல்பு நிலையையும் நிலைநாட்டுவதில் ஜம்மு கஷ்மீர் காவல்தறையினர் பெருமளவிற்கு தியாகவும் புரிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இனி வெளிநாடுகளை குறை கூற முடியாது என்றும் தில்லியின் கொள்கை கோட்பாடுகளே காரணம் என்றும் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் தில்லி கொள்கைகளுக்கு அப்பால் மாறிவரும் உலகில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை என்ற தலைப்பிலான ராம்நாத் கோயங்கா நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் உலகின் முன்னணி சக்தியாக வளர்ச்சியடைய விரும்பும் ஒரு நாடு மாறிவரும் உலக நடப்புகளை அனுகும்போது சித்தாந்தத்தை கடைபிடிப்பது சரியாக இருக்காது என்றார் சர்வதேச நிலைமைகள் பெரும் மாற்றத்திற்கு ஆளாகி வருவதை கட்டிக்காட்டிய அவர் அமெரிக்க தேசியவாதம் சீனாவின் எழுச்சி பிரக்ஸிட் விவகாரம் மற்றும் உலக பொருளாதாரம் மறுகீரமைப்பு போன்றவை இதற்கு உதாரணமாக உள்ளன என்றும் தெரிவித்தார்

பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவின் புதிய அனுகுமுறைப் பற்றி எடுத்துரைத்த திரு ஜெய்சங்கள் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு உரிய பதிவடி கொடுக்காத நிலையில் தற்போது உரி மற்றும் புல்வாமா தாக்குதல்களுக்கு நாடு தக்க பதிலடி கொடுத்ததாகவும் கூறினார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்கவிருப்பதையொட்டி மக்களவைத் தலைவா் திரு ஒம் பிா்வா நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாா் அவை நடவடிக்கைகள் கமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒத்தழைப்பு அளிக்குமாறு திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொள்ளவள்ளார் இதேபோல் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை வரும் ஞாயிற்றுகிழமை நடத்த மாநிலங்களவைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் அதேநாளில் அரசின் சாா்பிலும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் காற்று மாசுபாடு அதிக அளவில் காணப்படுகிறது

காசியாபாத் கிரேட்டர் நொய்டா குர்கான் ஃபரிதாபாத் மற்றும் நொய்டா ஆகிய இடங்கள் கடுமையான நச்சுப் புகையில் சிக்கியுள்ளன பள்ளிகள் தொடர்ந்து இன்றும் மூடப்பட்டிருப்பதுடன் கடும் புகை மூட்டம் காரணமாக குழந்தைகள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி உள்ளனர் காற்றின் வேகம் நாளை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதன் பிறகு காற்றின் மாகபாடு படிப்படியாக குறையக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் க்கு எதிரான பதவிநீக்க தீர்மானம் மீதான விவாதம் உக்ரைன் முன்னாள் தூதரின் சாட்சியத்துடன் இன்று மீண்டும் தொடங்குகிறது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இதில் குடியரசு கட்சி சார்பில் மீண்டும் திரு டொனால்டு டிரம்ப் போட்டியிட முயற்சித்து வருகிறார் எதிர்க்கட்சியான ஜனநாயகக் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் துணை அதிபர் திரு ஜோ பிடனும் முயற்சித்து வருகிறார் இந்ந நிலையில் திரு ஜோ பிடனை வீழ்த்த திட்டமிட்டு அவரது மகன் குறித்து அவதாறு பரப்ப உதவும்படி உக்ரைன் அதிபருக்கு நெருக்கடி கொடுத்ததாக திரு டிரம்ப் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து திரு டிரம்புக்கு எதிராக ஜனநாயகக் கட்சி பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்ற உளவு கமிட்டி இதன் மீதான தனது விசாரணையை கொண்டு வந்துள்ளது

மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைக்கும் நடவடிக்கையின் முதல்கட்டமாக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் குறைந்தடட்ச பொது செயல் திட்டத்தை நேற்று இறுதி செய்துள்ளன மும்பையில் மூன்று கட்சிகளும் நடத்திய தொடர் ஆலோசனைகளுக்குப் பிறகு இந்த செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் திரு பிரித்விராஜ் சவான் திரு மாணிக்ராவ் தாக்ரே தேசியவாத காங்கிரஸின் திரு ஜெயந்த் பாட்டீல் திரு நவாப் மாலிக் திரு சஜன்பூஜ்பால் சிவசேனாவின் திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திரு சுபாஷ் தேசாய் ஆகியோா் கலந்து கொண்டனா்

அகாவால் சதம் அடித்து ஆடி வருகிறார்